நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மோடி கொழில் ஈட்பம் நடப்பு தகவல் யுகத்தில் உலக நாடுகளை தாண்டிச் செல்லும் சிறப்பான நிலையில் இந்தியா இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று பெங்களுர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவிற்கென உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை உலக அளவிற்கு எடுத்துச் செல்ல தருணம் வந்துவிட்டதாகவும் கூறினார் டிஜிட்டல் பணப் பரிமாற்றங்களுக்கான இந்தியாவின் யுபிஐ தொழில்நுட்பம் உலகத் தரத்தில் அமைந்திருப்பதாகவும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கும் இதே போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியை கடைக்கோடி வரை எடுத்துச் செல்ல தொழில்நுட்பங்கள் அரசுக்கு உதவும் எனத் தெரிவித்த பிரதமர் கிராமப் பகுதிகளில் நில ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் வழங்குவதற்கான ஸ்வாமித்ரா தொழில்நுட்பம் இதற்கு ஒரு சான்றாகும் என்றார் தொழில்நுட்பத்தினால் மக்களுக்கு வெளிப்படையான முறையில் விரைந்து வழங்க முடியும் என்றும் இதற்கு ஆயுஷ்மான் பாரத் போன்ற பல உதாரணங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை வழங்கக் கூடிய ஐடி உள்ளிட்ட துறைகளுக்கு அரசு பல்வேறு வசதிகளை வழங்கி இருப்பதாகவும் இளம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொண்டு டேட்டா பகுப்பாய்வு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் வலுவான தீர்வுகளை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் ஸ்விஸ் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் திரு கய் பார்மெலின் ஆகியோரும் மெய்நிகர் முறையில் இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர்

மோடி லக்சம்பர்க் டிஜிட்டல் தொழில்நுட்பம் நிதித் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவிற்கும் லக்சம்பர்க் நாட்டிற்கும் இடையே நல்ல ஒத்துழைப்பு உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார பரிமாற்றங்களை இன்னும் அதிகரித்துக் கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மாலை லக்சம்பர்க் பிரதமர் திரு சேவியர் பெத்தேலுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய உச்சி மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறினார் லக்சம்பர்க்கில் கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் லக்சம்பர்க் பிரதமர் இந்த உச்சி மாநாட்டில் பேசுகையில் நிதி விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்படும் உடன்பாடுகளை வரவேற்றார் மோடி கழிப்பறை உலக கழிப்பறை தினமான இன்று இந்தியா அனைவருக்கும் கழிப்பறை வசதி வழங்கும் உறுப்பாட்டை வலுப்படுத்திக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோடிக்கணக்கிலான இந்தியர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறை வசதி வழங்குவதில் கடந்த சில ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனை எட்டப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஏராளமான சுகாதார நன்மைகளுடன் குறிப்பாக பெண் குலத்தினரின் கண்ணியம் மேம்பட்டு இருப்பதாகவும் டுவிட்டரில் பிரதமர் கூறியுள்ளார்

உலகிலேயே கொரோனா உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத் தக்கது

நாராயணசாமி கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட உடன் புதுச்சேரியில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார்

நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திராகாந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஏனாமில் மண்டல நிர்வாக அதிகாரி பொறுப்பில் உள்ள திருமதி கவுரி சரோஜா உள்ளிட்டோர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி முப்படையினர் நலத்துறை அமைச்சர் திரு கமலக் கண்ணன் ஆகியோர் இதை வழங்கினர் அன்பழகன் புதுச்சேரியில் தனியார் பல்கலைக் கழகங்களை அனுமதிக்கும் அரசின் முடிவை மாணவர்களின் நலனில் அக்கறை உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளும் எதிர்க்க வேண்டும் என புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக செயலர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் அரசின் முடிவு அமலுக்கு வந்தால் மருத்துவக் கல்வி பயிலும் வாய்ப்பு உள்ளுர் மாணவர்களுக்கு கிடைக்காது என்று அவர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

பேராசிரியர் ராமதாஸ் புதுச்சேரியில் துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதான விவகாரம் குறித்து விசாரிக்க தற்போது பதவியில் உள்ள நீதிபதி ஒருவரின் தலைமையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுடன் கமிட்டி ஒன்றை அமைக்க வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார் இந்த விசாரணையின் அடிப்படையில் தவறு செய்த தனியார் நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களால் உருவாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான பரிந்துரைகளை விசாரணை கமிட்டி வழங்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்